பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

உத்திரபிரதேச மாநிலம் அம்ரோஹா சஹரான்பூர் டேராடுன் ஆகிய இடங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் காஸியாபாதில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வாத்ராவும் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றனர்

பீகாரில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா சிவசேனா தேர்தல் சின்னங்களுககு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது

சென்லாங் கை இன்று எதிர்கொள்கிறார்

அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது இவற்றின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது மனுக்களை திரும்பப்பெற வரும் எட்டாம் தேதி கடைசிநாள்

குஜராத் கோவா கேரளா தாத்ரா மற்றும் நாகர் ஹாவேலி டாமன் மற்றும் டையூவில் உள்ள அளைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

மத்தியப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு கமல்நாத் சிந்த்வாரா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது உத்திரபிரதேச மாநிலம் அம்ரோகா சஹரான்பூர் ஆகிய இடங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சஹரான்பூரில் பிஜேபி காங்கிரஸ் சமாஜவாதி கட்சி தலைமையிலான கூட்டணி வேட்பாளா்களிடையே மும்முனைப் போட்டி இருப்பதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இன்று மாலை டெஹ்ராடூனிலும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் காங்கிரஸ் தலைவர்களும் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர்

பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா இன்று அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் அஸ்ஸாம் மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் திரிணமூல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானா்ஜி அஸ்ஸாம் மாநிலம் தூப்ரி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பேரணியில் உரையாற்றவுள்ளார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வாத்ரா காஸியாபாத்தில் வேளில் இருந்தபடி பிரச்சாரம் செய்யவுள்ளார்

பீகாரில் ஐக்கிய ஜனதாதளின் தேர்தல் சின்னம் போலவே இருப்பதால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிவசேனா ஆகிய கட்சிகளின் சின்னங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது ஐக்கிய ஜனதாதள் தேர்தல் ஆணையத்தை அணுகி முறையீடு செய்ததன் பேரில் விசாரணை நடத்திய பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிவசேனா ஆகியவற்றின் சின்னங்கள் வில்லும் அம்பும் என்றிருக்கும் நிலையில் ஐக்கிய ஜனதாள கட்சியின் சின்னம் அம்பு ஆகும் இந்த சின்னங்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருப்பதால் படிப்பநிவு குறைவான மக்களிடம் குழப்பம் ஏற்படும் என்பதால் சிவசேனா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சின்னங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்று ஐக்கிய ஐனதாதள் தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தது இதற்கிடையே தங்கள் கட்சியின் கருத்துக்களை கேட்காமல் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளது என்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு பிரணவ் குமார் குற்றம்சாட்டியுள்ளார் இது தொடர்பாக பாட்னா உயர்நீதிமன்றத்தை தமது கட்சி அனுகி இருப்பதாகவும் அவர் கூறினார் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஆட்சேபகரமான கருத்து தெரிவித்ததாகக் கூறி பாரிப் பகுஜன் மன சங்க் தலைவர் திரு பிரகாஷ் அம்பேத்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் யாவத்மான் மாவட்டத்தில் திக்ராஷ் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய திரு பிரகாஷ் அம்பேத்கர் தாம் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு நாட்களாவது தேர்தல் ஆணையரை சிறையில் அடைப்பேன் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து திரு பிரகாஷ் அம்பேத்கருக்கு எதிராக திக்ராஷ் காவல் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் புகார் தெரிவித்தார் பின்னா் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு திலிப் ஷிண்டே கூறினார் திரு பிரகாஷ் அம்பேத்கரின் பேச்சு குறித்து உள்ளூர் தேர்தல் அலுவலர்களிடம் மாநில தேர்தல் ஆணையம் அறிக்கை கோரியுள்ளது இது குறித்து திரு பிரகாஷ் அம்பேத்கரிடம் கேட்டபோது பொதுவான உணர்வில் தாம் பேசியதாகவும் தேர்தல் ஆணையர் பற்றி கூறியது தனியாக பிரித்துப் பார்க்கப்படுவதாகவும் கூறினார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பேரனான திரு பிரகாஷ் அம்பேத்கர் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் அகோலா மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடுகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பணிக் கலாச்சாரத்தையும் நிர்வாக நடைமுறையையும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மாற்றியமைத்துள்ளது என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தளியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் உள்ள இளைஞர்களிடம் புதிய விருப்பங்கள் எழுந்திருப்பதாகவும் அதற்கேற்ப மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் நாட்டுக்கு சேவை செய்வதில் ஏனோ தானோ என்றும் அனைத்து விஷயங்களிலும் அதனதன் போக்கிற்கு விட்டுவிடும் நிலையிலும் இருந்த உழைக்கின்ற ஒரு பிரதமரை நாடு கண்டறிந்துள்ளது என்று திரு மோடி தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி எங்கும் ஊழல் நிறைந்து கொள்கைகள் முடங்கிக் கிடந்ததாக அவர் குறை கூறினார் நாட்டின் நலன் கருதி சில முக்கியமான மற்றும் கடுமையான முடிவுகளை தாம் மேற்கொண்டதாக பிரதமர் கூறினார் அஸ்ஸாம் மாநிலத்திற்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மாநில தலைவர் திரு ரிப்புன் போரா நேற்று குவாஹாத்தியில் வெளியிட்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அஸ்ஸாமுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் குறைகள் இல்லாத வகையில் குடிமக்களுக்குான தேசிய பதிவேடு உருவாக்க உறுதி செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது குடிமக்கள் திருத்த மசோதா ரத்து செய்யப்படும் ஆறு சமூகத்தவருக்கு பழங்குடியின மக்கள் அந்தஸ்து வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பிரச்சினைகளுக்கு தீாவு ஆகியவையும் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டுள்ளன பல கோடி ரூபாய் தீவன ஊழல் தொடர்பாள மூன்று வழக்குகளில் ஜாமீன் கோரி ராஷ்ட்ரீய ஜனதாதள் தலைவர் திரு வாலுபிரசாத் தாக்கல் செய்துள்ள மலு மீது வரும் பத்தாம் தேதி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு வரும் செவ்வாய் கிழமைக்குள் இந்த மனுவுக்கு சீபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டது தற்போது ராஞ்சியில் உள்ள பிர்சாமுண்டா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திரு லாலு பிரசாத்தின் ஜாமீன் மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி நிரகாரித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அகஸ்டா வெஸ்ட் லேண்ட் ஹெலிகாப்டா் முறைகேடு வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட கிறிஸ்டின் மைக்கேலுக்கு எதிராக அமலாக்க இயக்ககம் தில்லி நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இந்த குற்றப்பத்திரிகையை அடுத்து நாளை குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்படும் என்று தனி நீதிபதி திரு அரவிந்த் குமாா் கூறினாா் இடைத்தரகராக இருந்து பணம் பெறுவதற்கு பயன்படுத்திய மூன்று நிறுவனங்களின் பெயர்களை அமலாக்க இயக்ககம் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளது ஆதார் தொடர்பாக மத்திய அரசு பிறப்பித்த அவசரச் சுட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது மனுதாரா்கள் முதலில் உயர்நீதிமன்றத்தை அனுக வேண்டுமென்று நீதிபதிகள் திரு எஸ் ஏ பாப்டே திரு எஸ் ஏ நஸீத் ஆகியோரைக் கொண்ட அமா்வு தெரிவித்தது இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தின் கருத்தை தாங்கள் அறிய விரும்புவதாகவும் அதனால் இந்த மனுவின் தகுதி குறித்து கருத்து எதையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினா் மனுதாரா்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்றும் நாடு முழுவதும் இதன் தாக்கம் இருப்பதால் உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையில் முடிவெடுக்க வேண்டுமென்றும் கோரினார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறம் ஆட்டத்தில் கொல்கத்தா பெங்களூ அணிகள் மோதுகின்றன பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது